ஜோ பைடனுக்கு குடியரசுத் துணைத்தலைவர் பிரதமர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார்

தாய்லாந்து ஒப்பன் பேட்மின்டன் போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய வீரர்கள் இன்று பங்கேற்கின்றனர் ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் சென்னை அணி இன்று மோகன் பஹான் அணியை எதிர்கொள்கிறது

ஜோ பைடன் பதவியேற்றுக் கொண்டார் வாஷிங்டனில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அந்நாட்டின் தலைமை நீதிபதி அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்துவைத்தார் பின்னர் பேசிய அதிபர் திரு ஜோ பைடன் நாட்டை ஒருங்கிணைத்து அனைத்து தரப்பினருக்குமான அதிபராக தாம் விளங்குவேன் என்று கூறினார் இனவாதத்தை ஒடுக்குவதே தமது நோக்கம் என்றும் திரு பைடன் தெரிவித்தார்

பதவியேற்பு நிகழ்ச்சியில் முன்னாள் அதிபர்கள் திரு பராக் ஒபாமா திரு ஜார்ஜ் புஷ் திரு பில் கிளிண்டன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள திரு ஜோ பைடனுக்கு முன்னாள் அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பதவியேற்பு நிகழ்ச்சியில் திரு ட்ரம்ப் கலந்து கொள்ளாமல் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேறி ப்ளோரிடா சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள திரு ஜோ பைடன் துணை அதிபராக பதவியேற்றுள்ள திருமதி கமலா ஹாரிஸ் ஆகியோருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இருநாடுகளுக்கு இடையேயான நட்புறவு எதிர்காலத்தில் மேலும் வலுப்பெறும் என்று தாம் நப்புவதாக குடியரசு துணைத் தலைவர் கூறியுள்ளார் பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இந்திய அமெரிக்க நாடுகளுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்துவதில் திரு பைடனுடன் இணைந்து செயல்படும் தருணத்தை எதிர்நோக்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பொதுவான நோக்கங்கள் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றில் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படப் போவதாக அவர் கூறியுள்ளார் இருநாடுகளுக்கும் இடையிலாள நட்புறவை மேலும் வலுப்படுத்த திருமதி கமலா ஹாரிஸூடன் தாம் பேச்சு நடத்தவுள்ளதாகவும் பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டுள்ளார்

புதுதில்லியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இணையமைச்சர் திரு

இக்கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு தோமர் புதிய வேளாண் சட்டங்களை அமல்படுத்துவதை ஒன்றரை வருட காலத்திற்கு ஒத்தி வைக்க மத்திய அரசு தயாராக இருப்பது குறித்து கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டதாக கூறினார் அரசின் முடிவு குறித்து பின்னர் தங்களது கருத்துக்களை தெரிவிப்பதாக விவசாயப் பிரதிநிதிகள் கூறியதாக அவர் குறிப்பிட்டார் விவசாயிகளின் வாழ்க்கை முறையிலும் வேளாண்மைத் துறையிலும் புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் புதிய வேளாண் சட்டங்கள் உள்ளதாக அவர் கூறினார்

அடுத்தகட்ட பேச்சுக்கள் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இதுகுறித்து கால்நடை பராமரிப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேரளா ஹரியானா மத்தியப் பிரதேசம் மகாராஷ்ட்ரா சத்திஷ்கர் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் உள்ள கோழிப்பண்ணைகளில் நோய்த் தொற்று இருப்பதாக கூறப்பட்டுள்ளது

மகாராஷ்ட்டிர மாநிலத்தில் இந்நோயை கட்டுப்படுத்தும் வகையில் சத்தாரா லாத்தூர் பர்பானி மற்றும் பீட் மாவட்டங்களுக்கு மத்திய கண்காணிப்புக் குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு தொடர்பான ஒத்திகை நடைபெற்றது தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தேசிய பாதுகாப்புப் படையினர் மத்திய தொழில் பாதுகாப்புப் படையினர் தமிழ்நாடு தீயணைப்புப் படையினர் ஆகியோர் இதில் பங்கேற்றனர் எதிர்பாராத அவசரகால சம்பவங்களின்போது மக்களை அதிலிருந்து மீட்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது நூற்றுக்கணக்கான வீரர்கள் கலந்து கொண்டுள்ள இப்பயிற்சி இன்றும் நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நவீன கட்டடங்கள் இயற்கையோடு ஒன்றியிருக்குமாறு வடிவமைக்கப்பட வேண்டும் என்று நகர வடிவமைப்பாளர்கள் மற்றும் திட்டமிடல் அதிகாரிகளை குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் ஐதராபாதில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகர்ப்புற திட்டமிடல் குறித்த நூல் ஒன்றை வெளியிட்டுப் பேசிய அவர் நகரங்களின் வளர்ச்சி திட்டங்களில் ஏழை மக்கள் விடுபட்டு போவதாகவும் அவர்களுக்கும் தேவையான வசதிகளை செய்து கொடுக்கும் வகையில் நகர திட்டமிடல் கொள்கை அமைய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்

இதுகுறித்து

இதன்மூலம் நாளொன்றுக்கு அதிகமான நபர்களுக்கு தடுப்பு மருந்து செலுத்த வகை செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் மனோகர் அக்னானி கூறினார்

இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மருத்துவப் பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகளின் எண்ணிக்கையை அதிகரித்ததன் மூலம் தில்லியில் கோவிட் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்

அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார் ஆன்லைன் விளையாட்டுக்களால் நிகழ்ந்த தற்கொலைகளை தடுக்கும் நோக்கத்திலேயே ரம்பி போக்கர் போன்ற ஆள்லைன் சூதாட்ட விளையாட்டுகளுக்கு தடை விதித்து அவசரச் சட்டம் பிறப்பிக்கப்பட்டதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இந்த அவசரச் சுட்டத்தை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுமீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்ற போது தமிழக அரசின் சார்பில் உள்துறை துணைச் செயலர் பதில் மனு தாக்கல்செய்தார் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அளித்த ஆலோசனைகளை ஏற்று அவசரச் சட்டத்தை மாநில அரசு பிறப்பித்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் விளையாட்டுக்ளால் மாநிலத்தில் பணத்தை இழந்த ஏழு பேர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் இந்த விளையாட்டுக்களால் சிறார்கள் தவறாள பாதையில் செல்வதால் அதை தடுக்க அவசரச்சட்டம் கொண்டு வரப்பட்டதாகவும் அரசு கூறியுள்ளது மேற்குவங்க சுட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையக் குழுவினர் அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஆரிஷ் அஃப்தாப் வுடன் ஆலோசனை மேற்கொண்டனர் பின்னர் அம்மாநில சுட்டம் ஒழுங்கு பிரிவு காவல்துறை தலைவர் திரு கியான்வந்த் சிங் குடன் விவாதித்தனர் இன்று அவர்கள் பல்வேறு கட்சி பிரதிநிதிகள் மற்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளனர் மேற்கு வங்க தலைமைச் செயலாளர் உள்துறைச் செயலாளர் காவல்துறை இயக்குநர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடனும் தலைமை தேர்தல் ஆணையக் குழுவினர் விவாதிக்கவுள்ளனர் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான முதவாவது கடல்சார் பாதுகாப்பு குறித்த பேச்சுக்கள் காணொலிக் காட்சி வாயிலாக நடைபெற்றது கற்றுச்சூழல் பிராந்திய ஒத்துழைப்பு பரஸ்பரம் இருதரப்பினரும் ஒப்புக் கொண்ட அம்சங்கள் உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்திய தரப்பில் இணைச் செயலாளர் திரு சந்தீப் ஆர்யா ஐரோப்பிய யூனியன் தரப்பில் வெளியுறவு இயக்குநர் திரு ஜோன்கே ஆகியோர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது

புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரின் மகத்தான பணிகளை நினைவுகூறும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுவதாக கூறினார் அவர்களுடைய பெரும் பணிகள் மூலம் பொதுச் சொத்துக்களின் சேதம் உயிரிழப்பு ஆகியவை பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இப்படையில் உள்ள பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் திரு நித்யானந்த ராய் பாராட்டு தெரிவித்தார் தாய்வாந்து ஒப்பன் பேட்மின்டன் போட்டியில் இந்திய வீரர்கள் இன்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பங்கேற்கின்றனர் ஆடவர் பிரிவில் எக்எஸ்

மகளிர் பிரிவில் பிவி சிந்து மலேசியாவின் கிசோனா செல்வதுரையை எதிர்கொள்கிறார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜூன் துருவ் இணை பங்கேற்கிறது மற்றொரு ஆட்டத்தில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பங்கேற்கிறது கலப்பு இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் அஸ்வினி பொன்னப்பா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் விளையாடுகிறது